கேந்திராவின் பொன்விழா கொண்டாட்டங்களில் இன்று கலந்து கொள்கிறார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்திருக்கிறார்

ஊரக உள்ளாட்சித் தேர்தல் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளில் மாநில தேர்தல் ஆணையம் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது வானில் தோன்றும் அரிய நிகழ்வான வளைய வடிவ சூரிய கிரகணம் இன்று நிகழ்கிறது

போபாலில் நடைபெறும் தேசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் அசும் மோட்கில் தங்கப் பதக்கம் வென்றார் கன்னியாகுமரிக்கு வருகை தந்துள்ள குடியரசுத் தலைவர் திரு ராம்நூத் கோவிந்த் விவேகானந்தா கேந்திராவின் பொன்விழா கொண்டாட்டங்களில் இன்று கலந்து கொள்கிறார் இதன் வளாகத்தில் ராமாயண மகாபாரத இதிகாசங்கள் குறித்த சிறப்பு ஒலி ஒளி கண்காட்சியையும் அவர் திறந்து வைக்கிறார் குடியரசுத் தலைவர் வருகையை முன்னிட்டு கன்னியாகுமரியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விவேகானந்த மினைவு மண்டப பொள்விழா இந்த ஆண்டு முழுவதம் பாரதம் முழுவதம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் குடியாகக் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பங்கேற்கும் விழா நேற்று கொடங்கியது நேற்று மதியம் கன்னியாகுமரிக்கு திருவனந்த ரத்திலிருந்து வெறலிகாப்டர் மூவம் வந்தளடந்தளர்

அதன்பின்பு விவேகானந்த கேந்திரா பள்ளி மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடவுள்ளார் பின்னர் அவர் இங்கிருந்து திருவனந்துரம் சென்று அங்கிருந்து புதுதில்லிக்கு செல்கிறார் கன்னியாகுமரியிலிருந்து குமார் நலன்களை மையப்படுத்தி நலத்திட்டங்களை உருவாக்குமாற குடிமக்களின் கொள்கை வகுப்பவர்களை குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயி ன் பிறந்த நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஏழை எளிய பிரிவினரின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்தும் வகையில் திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று கூறினார் திட்டங்களை வகுத்தால் மட்டும் போதாது அதன் பலன்கள் கடைக் கோடியில் உள்ள மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் சிறந்த முறையில் அமல்படுத்த வேண்டும் என்றும் அதுவே ஒரு அரசுக்கான சிறந்த ஆளுமையாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் போராட்டங்களின்போது பொதுச் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்க வேண்டாம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

வன்முறையில் ஈடுபடுவோர் தங்களுக்குள்ள உரிமை மற்றும் கடமைகள் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் வதந்திகளுக்கு பொதுமக்கள் முக்கியத்துவம் தர வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இதற்கு முன்பு இல்லாத சாதனைகளுடன் நாடு புத்தாண்டில் அடியெடுத்து வைக்கவிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக லக்னோவில் அடல் பிஹாரி வாஜ்பாயி ன் உருவச் சிலையை பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைத்தார் அடல் பிஹாரி வாஜ்பாய் பெயரில் அமையவுள்ள மருத்துவப் பல்கலைக் கழகத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் பாரத் நெட் திட்டத்தின்கீழ் வரும் மார்ச் மாதத்திற்குள் அனைத்துக் கிராமங்களும் கம்பியில்லா இணையதள சேவையில் இணைக்கப்படும் என்று மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்திருக்கிறார்

கிராமங்களில் அமைக்கப்படும் பொதுசேவை மையங்களில் வங்கிச் சேவை வழங்கப்படும் என்றும் இங்குள்ள பணிகள் அனைத்தும் டிஜிட்டல் முறையில் நடைபெறும் என்றும் கூறினார் நல்ஆளுமை குறியீட்டு எண் வழங்கும் புதிய முறையை தில்லியில் நேற்று மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தொடங்கி வைத்தார் நல்ஆளுமை தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் அரசின் பல்வேறு செயல்பாடுகளைப் பொறுத்து நல்ஆளுமை குறியீட்டு எண் வழங்கப்படும் என்று கூறினார் இத்திட்டம் அறிவியல்பூர்வமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசின் திட்டங்கள் அதன் செயல்பாடுகள் அமலாக்கம் ஆகியவற்றைப் பொறுத்து நல்ஆளுமை குறியீட்டு என் வழங்கப்படும் என்று திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் குடியரிமை திருத்தச் சட்டம் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் குடிமக்கள் பதிவேடு குறித்து காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் மக்களை குழப்புவதாக பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு சிவராஜ் சிங் சௌகான் குற்றம் சாட்டியுள்ளார் சண்டிகரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெளியில் போராட்டம் நடத்தும் காங்கிரஸ் கட்சியினர் நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்தச் சுட்ட மசோதா மீதான விவாதம் நடைபெற்றபோது அமைதியாக இருந்தது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்களை எதிர்க்கட்சிகள் தவறாக வழிநடத்தி வருவதாகவும் அவர் கூறினார் ஊரக உள்ளாட்சித் தேர்தல் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளில் மாநில தேர்தல் ஆணையம் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் இடங்களில் நேற்று மாலையுடன் பிரச்சாரம் ஒய்ந்த நிலையில் நாளை வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன

இந்தப் பகுதிகளுக்கு வாக்குப் பெட்டிகள் மற்றும் வாக்குப்பதிவு எந்திரங்களை அனுப்பி வைக்கும் பணியில் தேர்தல் பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் வானில் தோன்றும் அரிய நிகழ்வுகளில் ஒன்றான வளைய சூரிய கிரகணம் இன்று நடைபெறுகிறது

மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அமைப்பின் சார்பில் நாடுமுழுவதும் சூரிய கிரகணத்தை தகுந்த பாதுகாப்பு உபகரணங்களுடன் காண்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சூரியனை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது என்று அறிவியலாளர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்

திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் உள்ளிட்ட மூன்றாம் பாலினத்தவர்களுக்கான பல்கலைக் கழகம் நாட்டிலேயே முதன்முறையாக உத்தரபிரதேச மாநிலம் குஷி நகர் மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இங்கு முதல் வகுப்பிலிருந்து முதுகலைப் பட்டம் வரையும் முனைவர் பட்டத்திற்கான ஆராய்ச்சிப் படிப்புகளும் உள்ளன அகில இந்திய திருநங்கைகள் கல்விச் சேவை அறக்கட்டளை சார்பில் இந்தப் பல்கலைக் கழகம் அமைக்கப்பட்டுள்ளது

இதேபோல் விழுப்புரத்திலிருந்து யஸ்வந்த்பூருக்கும் சென்னை சென்ட்ரலிலிருந்து கவுகாத்திக்கும் கோவையிலிருந்து மேற்குவங்க மாநிலம் அசன்சாலுக்கும் அடுத்த மாதம் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படவுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஈராக்கில் கடந்த சில நாட்களாக குறைந்திருந்த அரசுக்கு எதிரான போராட்டங்கள் மீண்டும் அதிகரித்துள்ளன

வெங்கைய நாயுடு தொடங்கி வைக்கிறார்

ஹேமந்த் சோரன் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தியை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் சண்டை நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் துருப்புகள் தாக்குதல் நடத்தியதில் ராணுவ அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் மறைத்து வைத்திருந்த குண்டு வெடித்ததில் மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர் ஒருவர் படுகாயமடைந்தார் பிரபல இந்தி எழுத்தாளர் கங்கா பிரசாத் விமல் இலங்கையில் நேற்று நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தார்

பாண்டியராஜன் நேற்று தொடங்கி வைத்தார் பூந்தமல்லியை அடுத்த

நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலைய நகரில் பள்ளி மாணவர்களுக்கான தேசிய ஒருங்கிணைப்பு மற்றும் தலைமைப் பண்பு முகாம் நேற்று தொடங்கியது போபாலில் நடைபெறும் தேசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் அஞ்சும் மோட்கில் தங்கப் பதக்கம் வென்றுள்ளார்

இளையோர் பிஸ்டல் கலப்புக் குழு பிரிவில் மனுபாக்கர் சரப்ஜோத் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது டென்னிஸ் விளையாட்டிலிருந்து அடுத்த ஆண்டு ஒய்வுபெறவிருப்பதாக முன்னணி வீரர் லியாண்டர் பயஸ் அறிவித்துள்ளார்